எடப்பாடி கே

ஜெயகுமார் தெரிவித்திருக்கிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆணை அனைத்து அரசு அரசு உதவிபெறும் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என அவர் கூறியுள்ளா்

எனவே எந்தவித பாரபட்சமும் இன்றி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்தியர் தோள்கொடுத்து உறுதியாக நிற்பதாக குறிப்பிட்டாா்

புத்தரின் சுய மறுசீரமைப்பு கொள்கையையும் அவரது போதனைகளையும் பின்பற்றி மனிதகுலம் மற்றும் உலக நலன்களை கருத்தில் கொண்டு இந்தியா செயலாற்றுவதாக தெரிவித்தார்

புத்தரை பின்பற்றி நம்மை சுற்றியுள்ள பெரும்பாலான மக்கள் நாள்முழுவதும் பிறருக்காக அரும் சேவை ஆற்றிவருவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்த கடினமான தருணத்தில் இரவு பகல் பாராமல் நாள் முழுவதும் தங்கள் நலன்களை துறந்து பிறருக்கு உதவும் சுகாதாரப்பணியாளர்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாவலர்கள் ஆகியோரின் அளப்பரிய சேவையை பிரதமர் எடுத்துரைத்தார் இவர்கள் அனைவருக்கும் பாராட்டுதல்களோடு மரியாதையும் செலுத்தப்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தாா்

வாயு கசிவை தொடர்ந்து ஏராளமான மக்களுக்கு ழூச்சு திணரல் கண் ளிச்சல் வயிறு வலி உள்ளிட்ட உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டுள்ளது

இதனிடையே வருவாய் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து நிவாரணப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்

ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி விசாகப்பட்டிணம் சென்று மீட்பு பணிகளை கண்காணித்து வருகிறார் பிரதமர் திரு

ஜெகன்மோகன் ரெட்டியிடம் நிலைமை குறித்து கேட்டறிந்தார் பிரதமர் டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உறுதியளித்தாள் இச்சம்பவம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துடனும் தேசிய பேரிடர் மேலாண்மை மேற்கொண்டார்

தாயகம் திரும்பும் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

தமிழகத்தில் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது

சண்முகம் தெரிவித்துள்ளார்

செல்லூர் ராஜு பழங்கானத்தம் பகுதியில் அம்மா உணவகத்தில் விலையில்லா மதுரை வழங்கப்படுவதை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு

ராஜு இன்று பார்வையிட்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அனைத்து துறை அலுவலர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் டாஸ்மாக் தமிழகத்தில் பெரும்பாலான டாஸ்மாக் கடைகள் இன்றுமுதல் விந்பனையை தொடங்கியுள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இதற்கு எதிராக இன்று கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டன திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் சென்னை ஆழ்வார் பேட்டையிலும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் திரு

பாலு மன்னார்குடியிலும் தங்களது இல்லத்தின் முன்பாக கோஷங்களை எழுப்பினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

பாலு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் எதிர்கட்சி தலைவரின் ஆலோசனைகள் குறித்து தமிழக அரசு பரிசீலிக்கவில்லை என குற்றம் சாட்டினார் திமுக முதன்மை செயலாளர் திரு

நேரு திருச்சியில் கட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டார்

நீலகிரி மாவட்டத்தில் மதுபான கடைகளின் முன்பு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா இன்று ஆய்வு செய்தார்

தென்தாமரை குளம் குளச்சல் நாகர்கோவில் பகுதிகளை சேர்ந்த இவர்கள் வெளியூரிலிருந்து குமரி மாவட்டத்திற்கு வந்தவர்கள் ஆவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பகுதிகளில் கொரோனா பாதித்த தெருக்களில் மேற்கொள்ளப்படும் சுகாதாரப்பணிகளை ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபாகர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வுசெய்தார் மதுரையில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆண்டாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு